குழு விரைவில் அனுப்பிவைக்கப்படும் என்று பிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ரூபாய் நிதிகோரப்பட்டுள்ளதாகபிரதமரைசந்தித்தபின் முதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார்

ஆஸ்திரேலியாவில் சிட்னிஅருகேஉள்ளபரமத்தாவில் மகாத்மாகாந்திஉருவச் சிலையைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுதிறந்துவைத்தார்

வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டுநாள் பணமாகஇன்றுலாவோஸ் புறப்பட்டுச் சென்றார்

மகளிர் உலககுத்துச்சண்டைஅரை இறுதிப் போட்டிகளில் இன்றுமேரிகோம் லவ்லினாஆகியோர் பங்கேற்கின்றனர் இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் கஜ புயல் பாதிப்பு குறித்துஆய்வு செய்வதற்காகமத்திய விரைவில் முழு அனுப்பிவைக்கப்படுமென்றுபிரதமா் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா் தில்லிசென்றுள்ளதமிழகமுதலமைச்சள் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுகாலைபிரதமரைசந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்ததகவலைதெரிவித்தார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்டதிருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறுபகுதிகளைஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் இன்றுஆய்வு செய்துவருகிறார்

ஆளுநருடன் மாநிலஉணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் மாவட்ட ஆட்சியர் திருநிாமல்ராஜ் ஆகியோரும் சென்றிருந்தனா் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்தனற்றழுத்ததாழ்வுப்பகுதி

ஆஸ்திரேலியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளகுடியரகத் தலைவர் திருராம் நாத் கோவிந்த் அந்நாட்டுபிரதமர் திரு ஸ்காட் மோரிசனை இன்றுசிட்னியில் சந்தித்தபேசினார் இந்தசந்திப்பின் போது ஆஸ்திரலேயவெளியுறவு அமைச்சர் திருமரைஸ் பேனேமத்தியதிறன்மேம்பாடுமற்றும் தொழில் முனைவோா் துறை இணையமைச்சா் திருஆனந்த் குமாா ஹெக்டேஆகியோர் முன்னிலையில் புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சிட்னியில் உள்ளபரமத்தாஎன்ற இடத்தில் மகாத்மாகாந்தியின் உருவச்சிலையைகுடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுதிறந்துவைத்தாா் இந்தவிழாவில் அங்குள்ளஏராளமான இந்திய சமூகத்தினா் பங்கேற்றுகுடியரசுதலைவரைவரவேற்றனா் ஆஸ்திரேலியபிரதமர் திரு ஸ்காட் மோரிகனும் பங்கேற்றாா் இருதலைவா்களும் இந்தியவம்சாவழியினரிடையேஉரையாற்றினர் ஸ்வராஜ் என்ற நூலினைகுடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்த் பரிசளித்தார் இதற்கிடையேகுடியரசுதலைவரின் இந்தபயணம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலாளஉறவுகளைஆழப்படுத்தும் என்று ஆஸ்திரேலியாவுக்கான இந்தியஹைகமிஷனா டாக்டர் ஏ எம் கோண்டேன் தெரிவித்தார் ராஜஸ்தான் தெலங்கானாசுட்டப்பேரவைதேர்தல்குளுக்குதாக்கல் செய்யப்பட்டுள்ளவேட்பு மனுக்களைதிரும்பபெறவிரும்புவோருக்கு இன்றுகடைசிநாளாகும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதுகடந்ததிங்கட்கிழமைநிறைவடைந்துஅடுத்தநாள் பரிசீலனைநடந்துமுடிந்துள்ளது

இதற்கிடையேவரும் புதன் கிழமைவாக்குபதிவு நடைபெறஉள்ளமத்தியபிரதேசம் மிசோராம் மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது கட்சித்தலைவர்கள் தங்களின் வேட்பாளர்களுக்குஆதரவு கோரிபிரச்சாரம் அரசியல் செய்துவருகின்றனர் இந்நிலையில் மத்தியபிரதேசமாநிலம் மோரினா பிந் தாத்தியா ஷிவ்புரி போபால் மாவட்டங்களில் சுட்டம் ஒழுங்கு நிலை செலவுக்கட்டுபாடு மற்றும் பிறதேர்தல் தயாரிப்பு பணிகள் குறித்துதேர்தல் ஆணையம் நேற்றுஆய்வு செய்தது திருவிக்ரம் துணைத்தேர்தல் ஆணையர் திருசந்திரபூஷன் இயக்குநர் பத்ராஆகியோரைகொண்ட இந்தகுமுவினர் எச்சரிக்கைஉணர்வுடன் செயல்பட்டுசுதந்திரமான நியாயமான அமைதியானமுறையில் தேர்தலைநடத்துமாறுஅதிகாரிகளைஅறிவுறுத்தினர் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிருப்தியால் மனுதாக்கல் செய்திருக்கும் வேட்பாளர்கள் அவற்றைதிரும்பப்பெறபிஜேபி யும் காங்கிரஸும் முயற்சிசெய்துவருகின்றன

இதற்கிடையேதலைமைதேர்தல் ஆணையர் திரு ஓ பிராவத் தலைமையில் தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக் குழு தெலங்கானாவில் இன்றுமுதல் இரண்டுநாள் பயணம் மேற்கொள்கிறது இம்மாநிலசட்டப்பேரவைதேர்தல் தயாரிப்பு பணிகள் குறித்து இநதபயணத்தில் ஆய்வு செய்யப்படும் என்றுதிருராவத் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார் பிரதமர் திருநரேந்திரமோடிதமதுஎண்ணங்களைமக்களுடன் பகிர்ந்துகொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சிஅகில இந்தியவானொலியில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகாலைபதினொருமணிக்குடிபரப்பாகஉள்ளது

வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டுநாள் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்துலாவோஸூக்கு புறப்பட்டுச் சென்றார் இந்தபயணத்தின்போதுஅவர் வாவோஸ் வெளியுறவு அமைச்சருடன் கூட்டாக இருதரப்பு ஒத்துழைப்புக்கான இந்தியா வாவோஸ் கூட்டுஅணையத்தின் ஒன்பதாவதுகூட்டத்துக்குதலைமைதாங்குவாா் பாதுகாப்பு வேளாண்மை வா்த்தகம் முதலீடு அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் எரிசக்தி சுரங்கங்கள் போன்றவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு பற்றிவிரிவாக இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றுவெளியுறவு அமைச்சகசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது லாவோஸ் பிரதமரைசந்திக்கஉள்ளதிருமதி ஸ்வராஜ் அந்நாட்டில் உள்ள இந்திய கமூகத்தவருடன் கலந்துரையாடுவார் தேசியஒருமைப்பாடுவாரத்தையொட்டி நாட்டின் பல்வேறுபகுதிகளில் வன்முறையால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த ஆறு சிறார்கள் இன்றுகாலை புதுதில்லியில் குடியரசுதுணைத்தலைவர் திருளம் வெங்கையாநாயுடுவை சந்தித்தனா்

இந்தமுகாம் மீதுசரமாரியாகதீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டபோது பாதுகாப்பு படையினர் தக்கபதிலடிகொடுத்ததாகராணுவஅதிகாரிகள் தெரிவித்தனா்